நரேந்திரமோடி அறிவித்துள்ளார்

வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு பிரதமரின் கிராமப்புற வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் வீடுகள் கட்டிதரப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார்

ராணுவம் முழுவீச்சில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளது

ஆசிய விளையாட்டு போட்டிகள் இந்தோனேஷிய தலைநகர் ஐகர்தாவில் வண்ணமிகு கலைநிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்கின

இன்று கொச்சியில் தமது தலைமையில் நடைபெற்ற உயர்நிலைக்குழு கூட்டத்தில் அவர் இதற்கான அறிவிப்பினை வெளியிட்டார்

நரேந்திரமோடி கூறினார் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இழப்பீடு வழங்குவதற்காக காப்பீட்டு நிறுவனங்கள் சிறப்பு முகாம்களை நடத்துமாறும் பிரதமர் அறிவுறுத்தினார் பயிா்க் காப்பீட்டு திட்டத்தின் பயனாளிகளுக்கு அவற்றிற்கான தொகைகளை உடனுக்குடன் வழங்கிட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார் கேரளாவிற்கு தேவையான நிவாரணப் பொருட்கள் முழுமையாக வழங்கப்படும் என்று அவர் கூறினார் மழையினால் பாதிக்கப்பட்ட சாலைகளை முன்னுரிமை அடிப்படையில் சீர் செய்ய வேண்டும் என்றும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்திற்கு பிரதமர் அறிவுறுத்தினார் மின் வினியோகத்தை சீரமைக்க தேவையான உதவிகள் வழங்கப்படும் என்றும் பிரதமா் தெரிவித்தாா் வெள்ளத்தால் வீடுகளை இழந்தவர்களுக்கு பிரதமின் கிராம வீட்டுவசதி திட்டத்தின்கீழ் வீடுகள் கட்டித்தரப்படும் என்றும் பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறினார் இதன் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை பார்வையிட்டார்

பொதுமக்களிடம் இருந்து பெறப்படும் மீட்பு மற்றும் நிவாரணப் பொருட்கள் தொடர்ந்து அனுப்பி வைக்கப்படும் என்று கூறியுள்ளார்

அத்தியாவசிய மருந்துகளுடன் மருத்துவர்கள் மற்றும் கால்நடை மருத்துவக் குழுக்களும் நிவாரணப் பணிகளுக்காக அனுப்பி வைக்கப்படுவார்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் இப்பணிகளை ஒருங்கிணைக்க தமிழக அரசின் வருவாய் நிர்வாக ஆணையர் தலைமையில் இரண்டு இந்திய ஆட்சிப்பணி அதிகாரிகளையும் அனுப்பி வைக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் வெள்ளத்தூல் ஏற்படக்கூடிய தொற்றுநோய்களை தடுப்பதற்கும் மருத்துவ சிகிச்சைகளை மேற்கொள்வதற்கும் தேவையான மருந்துகள் கோவை மற்றம் திருநெல்வேலியிலிருந்து கேரளாவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத் துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் தமிழக ஐ ஏ எஸ் அதிகாரிகள் சங்கம் கேரள வெள்ள நிவாரண நிதிக்கு தங்களது ஒருநாள் சம்பளத்தை அளிப்பதாக அறிவித்துள்ளது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கேரள மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளை மழை வழங்குவதற்கு ஏதுவாக அவசரகால குழு ஒன்றை அமைக்குமாறு அந்நாட்டு அதிகாரிகளுக்கு ஐக்கிய அரபு நாடுகளின் பிரதமர் திரு ஷேக் முஹமது பின் ரஷித் அல் மக்டோம் உத்தரவிட்டுள்ளார்

குஜராத் மாநில முதலமைச்சர் நிவாரண நிதியிலிருந்து வழங்கப்படும் என்று இந்த நிதி உதவி அம்மாநில முதலமைச்சர் திரு விஜய் ருபானி தெரிவித்துள்ளார்

கேரள மாநில முதலமைச்சர் திரு பினராய் விஜயலுக்கு பீகார் மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் எழுதியுள்ள கடிதத்தில் வெள்ளம் காரணமாக ஏற்பட்ட உயிரிழப்பு மற்றும் சேதங்கள் தமக்கு மிகுந்த மனவேதனையை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார் கேரள மாநிலத்தில் தேசிய பேரிடர் பாதித்த மாநிலமாக உடனடியாக அறிவிக்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல் காந்தி வேண்டுகோள் விடுத்துள்ளார் கர்நாடகா மாநிலத்தில் பெய்து வரும் மழை வெள்ளம் காரணமாக குடகு ஹசன் மற்றும் தெற்கு கர்நாடகா பகுதிகள் கடுமையாக பாதிக்கக்பட்டுள்ளன மாநிலத்தின் பல்வேறு பகுதிகள் வெள்ளத்தில் மூழ்கியுள்ளது சில இடங்களில் ஏற்பட்டுள்ள நிலச்சரிவுகள் காரணமாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளன இதனிடையே மாநிலத்தின் வெள்ள நிலைமை மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு குமாரசாமி தலைமையிலான உயர்நிலை குழு இன்று பெங்களூருவில் ஆய்வு மேற்கொண்டது

மீட்பு பணியில் ரானுவம் கடற்படை விமானப் படை மற்றும் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

காவிரியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதன் காரணமாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான நிவாரண உதவிகள் முழுமையாக வழங்கப்படும் என்று துணை முதலமைச்சா் திரு

பன்னீா செல்வம் கூறியுள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கடைமடை பகுதிகளுக்கும் காவிரி நீர் சென்றடவதை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று கூழினார் இதற்கிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளில் தமிழக அமைச்சா்கள் இன்று ஆய்வு செய்து நிவாரண உதவிகளை வழங்கினர்

அவர்களுக்குத் தேவையாள அனைத்து உதவிகளும் அளிக்கப்பட்டு வருவதாக அப்பகுதியை இன்று நேரில் பார்வையிட்ட மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்தார் நாளை முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி இப்பகுதிகளை நேரில் பார்வையிட்டு நிவாரண உதவிகளை வழங்கவுள்ளதாகவும் அவர் கூறினார்

தஞ்சாவூர் மாவட்டம் கல்விராயன் பேட்டை மாவட்டத்தில் கல்லணை கால்வாயில் ஏற்பட்ட உடைப்பு சரிசெய்யப்பட்டுள்ளது இதனை மாநில வேளாண் அமைச்சர் திரு துரைக்கண்ணு மாநிலங்களவை உறுப்பினர் திரு ஆர் வைத்திலிங்கம் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர் இதற்கிடையே கொள்ளிடம் பாலத்தில் ஏற்பட்டுள்ள விரிசலை உடனடியாக சீர்செய்ய மாநில அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக செயல் தலைவா் திரு

ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளாா் இது தொடர்பாக அவர் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ராணுவத்தின் உதவியுடன் பாலம் சீரமைக்கப்பட வேண்டும் என்றும் திரு

க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார் ஐ நா முன்னாள் பொதுச்செயலாளர் கோபி அன்னாள் இன்று காலமானார்

கடந்த சில நாட்களாக அவரது உடல் நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த அவர் சுவிட்சர்லாந்தில் இன்று காலமானார் ஐ நா அவையின் பொதுச் செயலாளராக இரண்டு முறை அவர் பதவி வகித்துள்ளார்

அவரது மறைவுக்கு குடியரசு தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளனர் ஆசிய விளையாட்டுப் போட்டிகள் இந்தோளேஷிய தலைநகர் ஐகார்த்தாவில் வண்ணமிகு கலைநிகழ்ச்சிகளுடன் இன்று தொடங்கின தொடக்க விழா நிகழ்ச்சியில் இந்திய வீரர்களின் அணிவகுப்பில் நீரஜ் சோப்ரா தேசியக்கொடியை ஏந்திச் சென்றார்

முன்னதாக டாஸ் வென்ற இங்கிலாந்து அணி பந்து வீசை தேர்வு செய்தது